இன்று பிரதமர் திரு நரேந்திரமோடி உரையாற்றுகிறார்

பல்வேறு இடங்களில் சிபிஐ இன்று திடீர் சோதனை நடத்தியது

போட்டி இன்று நடைபெறுகிறது

இனி விரிவான செய்திகள் உன்னாவ் பாலியல் பலாத்கார சம்பவத்தில் தப்பிய பெண் ஒருவரின் கார் விபத்துக்குள்ளான சம்பவம் குறித்த வழக்கை விசாரிக்கும் சிபிஐ இன்று பல்வேறு இடங்களில் திடீர் சோதனை மேற்கொண்டது தொடர்ந்து சோதனை நடைபெறுவதால் விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை

இதில் அந்த பெண்ணின் உறவினர் இருவர் உயிரிழந்தனர் அந்த பெண்ணும் அவரது வழக்கறிஞரும் பலத்த காயமடைந்தனர் பாலியல் பலாத்கார வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள பிஜேபியிலிருந்து நீக்கப்பட்ட சுட்டமன்ற உறுப்பினர் குல்தீப் சிங் செங்காரை சிபிஐ கொலை குற்றக்காட்டில் கைது செய்துள்ளது புதுதில்லியில் நடைபெறும் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பயிலரங்கின் நிறைவு நாளான இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றுவார் பயிலரங்கை நேற்று தொடங்கி வைத்து பேசிய அவர் அமைச்சர்கள் மற்றும் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து களப்பணியாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார் பிஜேபி என்பது இயற்கையாக வளர்ச்சி பெற்றுவரும் அமைப்பு என்றும் அவர் குறிப்பிட்டார் பின்னர் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி சித்தாந்தம் மற்றும் சிந்தனைகளின் அடிப்படையில் பிஜேபி இந்த அளவிற்கு வளர்ச்சி பெற்றுள்ளதே தவிர குடும்ப பாரம்பரியத்தால் அல்ல என்று கூறினார் இப்பயிலரங்கில் பிஜேபி தலைவரும் உள்துறை அமைக்கருமான திரு அமித் ஷா கட்சியின் செயல் தலைவர் திரு ஜே பி நட்டா ஆகியோரும் உரையாற்றினர் பெளின் காம்பியா கினியா ஆகிய நாடுகளில் ஒருவார காலம் பயணம் மேற்கொண்ட குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று காலை புதுதில்லி திரும்பினார் மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள இந்த மூன்று நாடுகளுக்கு இந்திய குடியரசுத்தலைவர் பயணம் மேற்கொண்டது இதுவே முதன்முறையாகும் இந்த பயணத்தின்போது இந்நாடுகளின் அதிபர்களுடன் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து திரு ராம்நாத் கோவிந்த் பேச்சு நடத்தினார் பாரம்பரிய மருத்துவம் ஆப்பிரிக்க நாடுகளுடன் மின்னனு தகவல் தொடர்புத்திட்டம் சூரியசுக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இணையவழிக் கல்வி ஆயர்வேதம் ஆகிய துறைகளில் இருதரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இந்த பயணத்தின்போது கையெழுத்தாகின கினியா பயணத்தில் திரு ராம்நாத் கோவிந்திற்கு அந்நாட்டின் மிக உயரிய விருது வழங்கப்பட்டது ஜம்மு காஷ்மீரில் உள்ள கொளில் எல்லை கோட்டுப்பகுதியில் பாகிஸ்தான் எல்லை பாதுகாப்பு படையின் தாக்குதல் முயற்சியை இந்திய ராணுவம் முறியடித்தது ஸ்ரீநகரில் நேற்று இரவு மேற்கொள்ளப்பட்ட ராணுவ நடவடிக்கையில் ஐந்து முதல் ஏழு பேர் வரை கொல்லப்பட்டனர் இவர்கள் பாகிஸ்தான் ரானுவத்தினர் மற்றும் பயங்கரவாதிகள் என பாதுகாப்புத்துறை அதிகாரி கர்னல் ராஜேஷ் கலியா தெரிவித்தார் இந்த உடல்களை எடுத்து செல்லுமாறு இந்திய ராணுவம் கூறியதற்கு பாகிஸ்தானிடமிருந்து பதிலேதம் இல்லை என்று அவர் தெரிவித்தார் அமர்நாத் யாத்திரையை சீர்குலைக்கும் வகையில் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் கடந்த இரண்டு நாட்களாக பாகிஸ்தான் படையினர் பலமுறை ஊடுருவ முயன்றதாக அவர் கூறினார் இம்மாநிலத்தில் பாதுகாப்புப்படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் ஜெய்ஷ் ஏ முகமது தீவிரவாத இயக்கத்தைச் சேர்ந்த நான்கு பேர் கொல்லப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார்

எல்லைக்கட்டுப்பாட்டு கோடு அருகேயும் அதையொட்டியுள்ள பகுதிகளிலும் மேற்கொள்ளப்படும் இத்தகைய சீர்குலைவு நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து தக்க பதிவடி கொடுத்து வருவதாக அந்த அதிகாரி கூறினார் ஜம்மு கத்ரா மற்றும் உதம்பூரிலிருந்து அமர்நாத் யாத்திரை செல்வதற்கு ரயில்களில் முன்பதிவு செய்துள்ள பயணிகளுக்கு வரும் செவ்வாய்க்கிழமை வரை பயணச்சீட்டை ரத்து செய்வதற்கான கட்டணம் வசூலிக்கப்படமாட்டாது என்று ரயில்வேதுறை அறிவித்துள்ளது மற்ற இடங்களிலிருந்து இஇந்த இணர்களுக்கு வருவதற்காக முன்பதிவு செய்திருந்த பயணிகளுக்கும் இச்சலுகை பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அமர்நாத் யாத்திரை செல்பவர்களை குறிவைத்து பாகிஸ்தானை தலமாக கொண்ட பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று கிடைத்த புலனாய்வு தகவல்களையடுத்து அமர்நாத் யாத்திரை செல்வோரும் கற்றலா பயணிகளும் உடனடியாக ஊர் திரும்புமாறு மாநில அரசு கேட்டுக்கொண்டதையடுத்து இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது இதற்கிடையே மாநில அரசின் இந்த அறிவிப்பையடுத்து பூரீ நகரிலிருந்து புறப்படும் அனைத்து விமான போக்குவரத்து நிறுவனங்களும் கட்டண விகிதங்களை கட்டுக்குள் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கேட்டுக்கொண்டுள்ளார் குஜராத்தின் தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் பலத்தமழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது

தெற்கு குஜராத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆறாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்தப்பட்டு இருப்பதாக எமது அம்தாபாத் செய்தியாளர் தெரிவிக்கிறார் குஜராத் முதலமைச்சர் விஜய்ருபானி நேற்றிரவு மாநில அவசரகால செயல்மையத்துக்கு சென்று வெள்ள நிலைமையை ஆய்வு செய்தார் இதற்கிடையே விஸ்வாமித்ரி நதியில் நீர்மட்டம் குறைந்திருப்பதால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வதோதரா நகரில் இயல்பு வாழ்க்கை மேம்பட்டு வருகிறது மோசடியை வகைப்படுத்ததல் கட்டணத் தள்ளுபடி நிதி பயன்பாட்டை கண்காணித்தல் உள்ளிட்ட விதிமுறைகளை செயல்படுத்தாத ஏழு பொதுத்துறை வங்கிகளுக்கு ஒரு கோடி ரூபாயிலிருந்து இரண்டு கோடி ரூபாய் வரை இந்திய ரிசர்வ் வங்கி அபராதம் விதித்துள்ளது பரோடா வங்கி பாங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி யூனியன் பாங்க் ஆஃப் இந்தியா ஆகியவற்றிற்கு தலா ஒரு கோடியே ஐப்பது வட்சும் ரூபாயும் அலகாபாத் வங்கி மகாராஷ்ட்ரா வங்கி ஆகியவற்றிற்கு தவா இரண்டு கோடி ரூபாயும் ஒரியண்டல் பாங்க் ஆஃப் காமர்ஸ் வங்கிக்கு ஒரு கோடி ரூபாயும் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இணைய பாதுகாப்புக்கான கட்டமைப்பு வசதி செய்யாததற்காகவும் மோசடியை வகைப்படுத்தி தகவல் தெரிவிக்காததற்கும் கார்ப்பரேஷன் வங்கிக்கு ஒரு கோடி ருபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக மற்றொரு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நாகாலாந்து தேசிய சோஷலிச கவுன்சில் யூ பிரிவை சேர்ந்தவர் என சந்தேகிக்கப்படும் ஒருவரை நாகர் லாகூன் பகுதியிலிருந்து அருணாச்சல பிரதேச காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் நாகர் லாகூனிலும் இட்டா நகரிலும் கொலை கடத்தல் போன்ற சட்ட விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட வாங்சின் வாங்பான் எனும் நபர் திட்டமிட்டிருந்ததாக காவல்துறையின் சிறப்பு புலனாய்வு பிரிவு கண்காணிப்பாளர் திரு என் எஸ் ப்ரார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இந்த நபரிட்மிருந்து கையெறி குண்டுகள் சிறியரக துப்பாக்கிகள் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டன அறிவியல் மற்றும் கல்வித்துறையில் இந்தியாவின் புகழை நிலைநிறுத்த மாணவர்களும் ஆராய்ச்சியாளர்களும் முன்வர வேண்டும் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கேட்டுக்கொண்டுள்ளார் தில்லியில் உள்ள இந்திய தொழில்நுட்பக் கல்விக்கழகம் ஐஐடியில் அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் புதிய கண்டுபிடிப்புகளின் தொழில்நுட்ப கண்காட்சியை அவர் இன்று தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சாமாளிய மக்கள் மற்றும் தொழில்துறையின் தேவையை உணர்ந்து அதற்கேற்ப ஆராய்ச்சி செய்யப்படவேண்டும் என்றார் பிள்ளர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆராய்ச்சி செய்வோருக்கு மத்திய அரசு அனைத்து வகையான உதவிகளையும் செய்யும் என்று உறுதியளித்தார்

பாதுகாப்பு தறையை நவீனப்படுத்துவதற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளிக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் ஐதரபாதில் உள்ள பாரத் டைனமிக்ஸ் நிறுவனத்தின் பொன்விழா நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் பாதுகாப்பு துறைக்கான அனைத்து தேவைகளும் உள்நாட்டு தொழில்நட்பங்களை கொண்டு பூர்த்தி செய்யப்படும் என்றார்